நாளை ஆலோசனை நடத்துகிறார்

உலக அளவில் புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய வனத்துறை திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திரமோடி வங்கி மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நாளை மாலை ஆலோசனை நடத்துகிறார் நிதித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது

இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவா் திரு ஓம் பிா்லா மத்திய சட்ட அமைச்சா் திரு ரவிசங்கா்பிரசாத் ஆகியோரும் கலந்து கொண்டனா்

நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பான முயற்சி என்றும் டாக்டர் சௌமியா குறிப்பிட்டுள்ளார்

அமெிக்க விஞ்ஞானிகளுடன் இணைந்த இந்த தொற்றை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா தீவிரம் காட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த தடுப்பு மருந்தை தயாரிக்கும் பணியில் அரசுடன் இணைந்து

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவற்காக பிறப்பிக்கப்ப்ட்ட ஊரடங்கு வரும் வெள்ளிக்கிழமை முடிவடையவுள்ள நிலையில் அவர் இந்த ஆலோசனையை மேற்கொள்கிறார் மாவட்டந்தோறும் இந்த நோய் தொற்று பாதிப்பு குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களுடனும் முதலமைச்சர் நாளை மறுநாள் ஆவோசனை நடத்தவுள்ளார் உலக அளவில் புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய இத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பபுல் சுப்ரியோ புலிகள் தொடர்பாக நடத்தப்பட்ட கணக்கெடுப்பிற்கு உலக கின்னஸ் சாதனை சான்றிதழ் கிடைத்திருப்பது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதத்தில் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது

இயற்கையை பாதுகாக்கும் விழிப்புணா்வு தொடா்பாக ஆன்லைன் மூலமாகவும் மாணவா்களுக்க பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன

ஐந்தாவது நாளாக ரத்து அம்மாநிலத்தில் சுமார் ஐந்து லட்சும் ஹெக்டேரில் உள்ள பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன் காணரமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அம்மாநில வேளாண் அமைச்சா் திரு பிரேம்குமார் தெரிவித்துள்ளார்

ராஜஸ்தான் மாநிலத்தில் நிலவி வரும் அரசியல் நெருக்கடி தொடர்ந்து நீடிக்கிறது இந்நிலையில் அம்மாநில அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு அசோக் கெலட் தலைமையில் இன்று கூடி சட்டப்பேரவை அவசரமாக கூட்டுவது குறித்து விவாதிக்கப்பட்டது

மாநில அமைச்சரவை ஏற்கனவே அளித்த பரிந்துரையை ஆளுநர் திரு கண்ராஜ் மிஸ்ரா திருப்பி அனுப்பி உள்ள சூழ்நிலையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றுள்ளது

சோதனை சட்ட விரோத பண பரிவர்த்தனை பிரிவின்படி சோதனை இந்த இந்த மேற்கொள்ளப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது